பிரதமர் திரு

நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது தமிழக சட்டப்பேரவை நாளை கூடுகிறது

மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் ஆந்திர கடல் பகுதியில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நாளை மாறக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

காணொலி மூலம் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் பீகார் முதலமைச்சர் திரு

கோவிட் தொற்று காரணமாக தனி நபர் இடைவெளியுடன் உறுப்பினர்கள் பங்கேற்கும் வகையில் இக்கூட்டத்தொடர் நடத்தப்பட உள்ளது நாடாளுமன்ற வளாகம் முழுவதும் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டுள்ளதாக மக்களவை சபா நாயகர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார்

காலையில் மக்களவையும் மாலையில் மாநிலங்களவையும் கூட உள்ளன

அமீத் ஷா நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ள நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு

இந்நிலையில் தொற்று பாதிப்பிலிருந்து குணமடைந்தவர்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன இதன்படி முகக்கவசம் சமூக இடைவெளி உள்ளிட்டவைகள் தொடர்ந்து பின்பற்றப்பட வேண்டும்

புகை பிடித்தல் மது அருந்துதல் உள்ளிட்ட பழக்கங்கள் முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும் மறைவு முன்னாள் மத்திய அமைச்சர் ரகுவன்ஸ் பிரசாத்சிங் உடல் நலக்குறைவு காரணமாக தில்லியில் இன்று காலமானார்

முன்னாள் பிரதமர் திரு மன்மோகன்சிங் அமைச்சரவையில் ஊரக வளர்ச்சித்துறை காபினெட் அமைச்சராக பணியாற்றியுள்ளார்

அன்பழகன் நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்தகுமார் ஆகியோர் மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டு அவை ஒத்தி வைக்கப்படும் தொடா்ந்து வரும் செவ்வாய் புதன்கிழமைகளில் துணை நிதிநிலை அறிக்கை உட்பட பல்வேறு மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட உள்ளன

வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள நீட் தேர்வு மையத்தில் காவல் ஆணையர் திரு மகேஷ்குமார் அகர்வால் ஆய்வு மேற்கொண்டார்

இந்நிகழ்ச்சியில் மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சா் திரு

நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் புதுப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு திடடத்தின்கீழ் கட்டி முடிக்கப்பட்ட புதிய கட்டிடங்களை இன்று அவர் திறந்து வைத்தார்

ட்விட்டரில் இன்று அவர் விடுத்துள்ள செய்தியில் மழைநீரை சேகரித்து நீர் மேலாண்மையை கடைபிடிக்க வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்துள்ளார்

ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்

தமிழகத்தில் பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பு துணைத்தேர்வு எழுத உள்ள தனித்தோ்வா்கள் தங்களது தோ்வுக்கூட அனுமதிச் சீட்டுகளை னபந

னெ என்ற இணையதளத்தில் வரும் செவ்வாய்கிழமை முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம்

ஆனந்த் கூறியுள்ளார்

வனவிலங்குகளை துன்புறுத்துவோர் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என்று எச்சரித்துள்ளனர் வானிலை மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய ஆந்திர கடல் பகுதியில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நாளை மாறக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநா் திரு புவியரசன் தெரிவித்துள்ளார்